இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

சதவீதமாக உயர்ந்துள்ளது தொற்று நோய் பரிசோதனை மேற்கொள்ள நவீன வசதியுடன் கூடிய நடமாடும் பரிசோதனை வாகனங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் முழுஊரடங்கு அமலுக்கு வருகிறது

சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வர்த்தக ரீதியில் நிலக்கரி கரங்கங்கள் செயல்படுவதற்கான ஏலத்தை அரசு இன்று தொடங்கி வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் உலகிலேயே அதிக நிலக்கரி வளத்தைக் கொண்டுள்ள நான்காவது பெரிய நாடு இந்தியா என்று கூறினார் மின்சார உற்பத்தி உட்பட பல்வேறு தேவைகளுக்காக வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரியை அதிக அளவில் இறக்குமதி செய்வதை தவிரக்கும் நோக்கிலேயே நிலக்கரி கரங்கங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த அரசு முடிவு செய்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் நிலக்கரி கரங்கத் துறையில் வெளிப்படைத்தன்மை தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நிலக்கரி கரங்கத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் கூடுதல் வருவாய் அந்த மணடலத்தின் வளா்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் நிலக்கரி கரங்கத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார் இந்த துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் சமபந்தப்பட்ட பகுதி பழங்குடி மக்களின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இதனிடையே மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் புதுதில்லியில் நடமாடும் தொற்றுநோய் நவீன பரிசோதனை மையத்தை தொடங்கி வைத்தார்

தொலைதூரப் பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு தொற்றுநோய் மருத்துவ பரிசேதனை செய்வதற்கு இந்த நடமாடும் வாகனங்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்கள் மூவம் தற்போது

நாட்டின் எல்லைப் பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ள ரானுவ வீரர்கள் உட்பட அனைத்து பாதுகாப்புப் படை வீரர்களும் ஆயுதங்கள் ஏந்திச் செல்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கல்வான் பகுதியில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்களிடம் ஆயுதங்கள் ஏதமில்லை என்று கூறியுள்ள குற்றச்சாட்டுக்கு ட்விட்டர் செய்தியில் பதிலளித்துள்ள திரு

ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே கல்வாளில் நிகழ்ந்த தாக்குதலுக்குப் பிறகு இந்திய ரானுவ வீரர்கள் எவரும் காணாமல் போகவில்லை என்பதை ரானுவ வட்டாரங்கள் உறுதிபட தெரிவித்துள்ளன

தமிழ்நாடு மகாராஷ்ட்டிரா மற்றம் குஜராத் மாநிலங்களில் அதிக அளவு இத்திட்டத்தின்கீழ் கடள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

இது தொடாபாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்களை மேலும் வலுப்படுத்தி முதியோா் நோயுற்றோா் மற்றும் ஆதரவற்றோா்களின் இல்லங்களுக்கே சென்று உணவுகளை வழங்குமாறு தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த தீவிர ஊரடங்கு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது

காய்கறி கடைகள் மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் விற்பனை மையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது அத்தியாவசியப் பொருட்களை வாங்கும் பொதுமக்கள் வாகனங்களை பயன்படுத்தாமல் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே பொருட்களை வாங்குமாறும அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் உணவசகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்சல் சேவைகளுக்காக மட்டும் அனுமதிக்கப்படுகிறது இந்த பகுதியில் தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த தீவிர ஊரடங்கின்போது சரக்கு போக்குவரத்துக்கும் அத்தியாவசியயப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் தடையேதும் கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து திருமணம் மருத்துவம் இறப்பு பிற மாவட்டங்களுக்குச் செல்ல தகுந்த ஆதாரங்களை சமா்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் இ பாஸ் வழங்கப்படும் பிற மாநிலங்களிலிருந்து சென்னை வருகின்ற விமானங்கள் மற்றும் ரயில்களுக்கு தற்போதைய நடைமுறையே தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த இரண்டு நாட்களிலும் பால் விநியோகம் மருத்துவமனைகள் மருந்து கடைகள் போன்றவற்றை தவிர இதர எந்த செயல்பாட்டிற்கும் அனுமதி கிடையாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

கட்டுப்படுத்தப்பட்ட மணடலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளா்வுகளும் கிடையாது என்றும் மாநில அரசு கூறியுள்ளது